கொரோனா வைரஸ் தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த வைரஸ் தூக்குதலினால் தமிழகத்தில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மாநில அரசு கூறியுள்ளது

தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார் கொரோனா வைரஸ் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இதுதொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கேரளாவைச் சேர்ந்த இருவர் இந்த வைரஸ் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அமைச்சரவைச் செயலரும் இந்த வைரஸ் தாக்குதல் தொடர்பாகநேற்று புதுதில்லியில் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

தமிழகத்தில் கொரோனா வைரஸினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் ஆய்வகத்தில் கொரோளா வைரஸ் பரிசோதனைக்கான வசதியை தொடங்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் கொரோனா வைரஸ் பரவக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட தமிழகத்தில இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் நோயாளி உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

தனிமைப்படுத்தப்பட்ட வெல் எக்யூப்டு வார்டு நம்மகிட்ட இருக்கு அவங்களுக்கு எந்தவிதமான அறிகுறியும்

திருச்சியில உள்ளவருக்கும் எந்தவிதமான கொரோனா வைரஸ் அறிகுறி இல்லை அதைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் ஒருவர் அவருக்கும் கொரோனா வைரஸ்க்கு உண்டான அறிகுறி இல்லை

அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள்

நாட்டிலேயே பூனாவிற்கு அடுத்தபடியாக சென்னையில் தான் கொரோனா வைரஸ் தாக்குதலை கண்டறிவதற்கான பரிசோதனை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

அனுப்பிச்சிருக்கோம்

ளமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார்

புதிதாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக வானொலியின் தமிழ்ப் பிரிவு செய்தியாளர் கலைமணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் ஊகான் நகரில் உள்ள மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது

இதில் ஆயிரம் படுக்கை வசதிகள் உள்ளன இம்மருத்துவமனையில் புதிய வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவுள்ளனர்

பன்வீர்செல்வம் கூறியுள்ளார் இதுதொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வரி விதிப்பில் சீர்த்திருத்தம் புதுமை தொழில் நிறுவனங்களுக்கு வரிவிலக்குச் சலுகை கடன் பத்திர முதலீட்டு வரம்பு உயர்வு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வேளாண் துறைக்கும் கூடுதல் முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி மாநில செயலாளர் திரு சீனிவாசன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் இந்த திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு சீனிவாசன் குற்றம்சாட்டினார் மனிதநேயம் விட்டுக்கொடுத்தல் அன்பு பணிவு போன்றவற்றின் மூலம் வாழ்வில் வளம்பெற முடியும் என்று அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார் தென்காசி மாவட்டம் அருணாச்சவபுரத்தில் கிராமசேவை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நோயற்ற வாழ்விற்கு சுகாதாரம் கல்வி அவசியமாகிறது என்றும் திரு பழனிசாமி தெரிவித்தார்

அமெரிக்காவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சத்திஷ்கடில் நக்ஸலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் அம்மாநில காவல்துறையினர் இரண்டு பேர் காயமடைந்தனர் கர்நாடக அமைச்சரவை வரும் வியாழக்கிழமை விரிவுபடுத்தப்படுகிறது

நாகூர் தர்ஹாவில் நடைபெற்று வரும் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு நாளை மறுநாள் நடைபெறுவதை ஒட்டி நாகை மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் தெப்பக்குளத்தில் தைப்பூச திருவிழாவிற்கான தண்ணீர் நிரப்பும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார்

வியாழக்கிழமை நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் நியூஸிலாந்தை எதிர்கொள்கிறது இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இந்தியா நியூஸிலாந்து இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது இரு அணிகளும் மூன்று போட்டிகளில் பங்கேற்கின்றன